இனிவிரிவானசெய்திகள் தமிழகசட்டப்பேரவைதேர்தலில் போட்டியிடதாக்கல் செய்யப்பட்டிருந்தவேட்பு மனுக்களைவிலக்கிக் கொள்வதற்கானஅவகாசம் நிறைவடைந்தது

வேட்பாளர் இறுதிப் பட்டியல் இன்று இரவு வெளியிடப்படும் வேட்பாளர்களுக்கானதேர்தல் சின்னங்களும் இன்றுஒதுக்கப்படும்

சத்யப்ரதாசாகுகூறியுள்ளார் சென்னயில் இன்றுசெய்தியாளர்ளிடம் பேசியஅவர்மாநிலத்தில் கோவிட் தொற்றுநிலவரம் குறித்துககாதாரத் துறையுடன் இணைந்துடன்னிப்பாககண்காணித்துவருவதாகதெரிவித்தார்

சத்யபிரதாசாகுவெளியிட்டார் தமிழகதேர்தல் களத்தில் போட்டியிடும் இறுதிவேட்பாளர் பட்டியல் இன்றுவெளியிடப்படஉள்ளநிலையில் மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சிளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பிரக்சாரக் கூட்டத்தில் பேசியஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமி அஇஅதிமுகஅரசு சிறபான்மையினருக்குபாதுகாப்பு அரணாகவிளங்குகிறதுஎன்றுகூறினார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தூத்துக்குடி நெல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்குஉட்பட்டபகுதிகளில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார்

மீனவர்களுக்கு புதியவீடுகள் கட்டிக்கொடுக்கப்படும் என்றும் விசைபடகுஉசல் மானியம் இரண்டாயிரம் ரூபாயாகஉயர்த்திவழங்கப்படும் என்றம் அவர் தெரிவித்தார் பிஜேபிமாநிலத்தலைவர் திருஎல் முருகன் திருப்பூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டிதலைவர் திருகே எஸ் அழகிரிகாஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

இத்தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு சஞ்ஜீப் பானர்ஜி தலையிலானஅமர்வு பிரச்சாரங்களின் போதுமுகக்கவசம் அணிவது கனிநபர் இடைவெளியைகடைபிடிப்பதுபோன்றநெறிமுறைகளைவேட்பாளர்கள் பின்பற்றமாறுஅறிவுறுத்தும்படிதேர்தல் ஆணையத்துக்குஉத்தரவிட்டுள்ளது

அகரன் படத்தில் நடித்தநடிகர் தனுஷுக்குசிறந்தநடிகர் விருதுஅறிவிக்கப்பட்டுள்ளது அவர் இந்திநடிகர் மனோஜ் பாஜ்பாயுடன் இந்தவிருதைபகிர்ந்துகொள்கிறார் சிறந்தநடிகையாக கங்கனாரனாவத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்தபடத்திற்கானவிருதமோகன்லால் நடித்துபிரியதர்சன் இயக்கத்தில் உருவானமரக்கார் அரபிக்கடலின்டசிம்மம் என்றமலையாளபடத்திற்குஅறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் சிறந்தபடமாகவெற்றிமாறன் இயக்கியஅசுரன் படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது

சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் நடித்தவிஜய் சேதுபதிக்குசிறந்துதுணைநடிக்கருக்கானவிருதுஅறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்திபன் நடித்து இயக்கியஒத்தசெருப்பு படம் சிறப்பு ஜூரி விருதுகிடைத்துள்ளது சிறந்தஒலிப்பதிவாளர் விருதுஒத்தசெருப்பு படத்தில் பணியாற்றியரசூல் பூகுட்டிக்குகிடைத்துள்ளது

மாநிலங்களவையில் இந்தமசோதாஏற்கனவேநிறைவேற்றப்பட்டது

ஈரோடுமாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறைசார்பில் வாக்களிப்பைவலியுறுத்தும் உறுதிமொழிஏற்பு நிகழ்ச்சியும் மூன்றுசக்கரவாகனபேரணியும் நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பைதுப்பாக்கிச் சுடும் போட்டியில் இன்று இரண்டு தங்கம் இந்தியா ஒருவெண்கலப் பதக்கத்தைவென்றது

இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையிலானமுதலாவதுஒருநாள் கிரிக்கெட் போட்டிநாளைபகலிரவு ஆட்டமாகநடைபெறுகிறது